கறிக்கோழி மற்றும் முட்டை சாப்பிடுவதால் கொரோனா வைரஸ் தாக்கும் என்று மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு

விருப்ப ஓய்வு பெற்றவர்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அரசு தீர்வு காணும் என்றும் அவர்களுக்கு நிலுவை தொகை முழுமையாக செலுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்

ம் ம் ம் ம் ம் ம உச்சநீதிமன்றம் தொலைதொடர்பு இதனிடையே உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் இறுதி செய்த தொலை தொடர்பு நிறுவனத்தின் மொத்த வருவாய் தொகையை சுய ஆய்வு மற்றும் மறு ஆய்வு செய்தமைக்காக மத்திய அரசையும் தொலைதொடர்பு நிறுவனங்களையும் நீதிமன்றம் கண்டித்துள்ளது இதுதொடர்பான மத்திய அரசின் மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மறுத்துவிட்ட நீதிபதிகள் அருண்மிஸ்ரா எஸ்

ம் ம் ம் ம் ம் ம பிரகலாத் ஜோஷி நாட்டில் போதிய அளவு நிலக்கரி இருப்பதால் மாநிலங்கள் அவற்றை இறக்குமதி செய்ய வேண்டாம் என்று மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு

மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் இதுதொடர்பாக அனைத்து மாநிலங்களுக்கும் கடிதம் எழுதப்பட்டிருப்பதாக அவர் கூறினார்

தன்பாத்தில் நிலக்கரி சுரங்கங்கள் அருகே வசிக்கும் மக்களின் மறுவாழ்வு தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் நில உரிமையாளர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்றார்

இதுதொடர்பாக வெளிவரும் செய்திகளை தாமாகவே முன்வந்து விசாரணைக்கு எடுத்த தலைமை நீதிபதி எஸ்

பொதுமக்கள் தடுப்பு நடவடிக்கைகளை கையாண்டு தங்களை பாதுகாப்பாகவும் சுகாதாரமாகவும் வைத்து கொள்ள அறிவுறுத்தியுள்ளதோடு கூட்டம் கூடுவதை தவிர்க்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளது

நட்டா பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அடுத்த ஒரு மாதத்திற்கு எவ்வித பொது நிகழ்ச்சிகளோ ஆர்பாட்டங்களோ நடைபெறாது என்று கட்சியின் தேசிய தலைவர் திரு

புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் திரு நரேந்திரமோதியின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இந்நடவடிக்கை என்றார் கட்சியை சேர்ந்த அனைவரும் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்ச்சிகளில் முனைப்புடன் பங்கேற்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார்

கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாடாளுமன்றத்தின் அனைத்து வாயில்களிலும் இந்த சோதனைகள் இன்று இடம்பெற்றது

திருவேட்டை செல்வம் இன்று ஆய்வுசெய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்திட்டத்தின் கீழ் மறுகட்டமைப்பு கரைகள் பலப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார் கறிக்கோழி மற்றும் முட்டை சாப்பிடுவதால் கொரோனா வைரஸ் தாக்கும் என்று மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு

சட்டப் பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது இதை தெரிவித்த அமைச்சர் கறிக்கோழி பண்ணை நடத்துபவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பு குறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டிருப்பதாக எடுத்துரைத்தார்

சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் மாதந்தோறும் ஆய்வுக்கூட்டங்கள் நடத்தி தேவைப்படும் அனைத்து இடங்களிலும் துணை மின் நிலையங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார் ம் ம் ம் ம் ம் ம சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது வெளியான மேலும் சில தகவல்கள் ராதாபுரம் தொகுதி உவரி மற்றும் பெருமணல் பகுதிகளில் அமைக்கப்பட்ட தூண்டில் வளைவுகளை சீரமைக்கும் பணிகள் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் கார்பரேட் சமூக பொறுப்புணர்வு நிதியை கொண்டு மேற்கொள்ளப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு

வேலுமணி தெரிவித்துள்ளார் சட்டப் பேரவையில் இன்று கேள்வி நேரம் முடிந்ததும் எதிர்கட்சி தலைவர் திரு

க ஸ்டாலின் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் ரயில்வே நிர்வாகம் மற்றும் ஐ

சதீஷ் மருத்துவ உதவி மையத்தை இன்று துவக்கி வைத்தார்

இருப்பினும் வழக்கம்போல் நான்குகால பூஜைகள் நடைபெறும் என்று கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது

ம் ம் ம் ம் ம் ம காஞ்சிபுரம் காஞ்சிபுர மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறுவதாக இருந்த விவசாயிகள் நலம் காக்கும் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது

ம் ம் ம் ம் ம் ம கோவில் உறையூர் அருள்மிகு கமலவல்லி நாச்சியார் திருக்கோவில் தெப்பத்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்போற்சவம் நாளை இரவு நடைபெறுகிறது